மோடி நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடரில் மக்கள் பிரச்சனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி தொடர்பான பிரச்சனைகள் விவாதிக்கப்பட வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் நாளை தொடங்குவதை ஒட்டி இன்று புதுடெல்லியில் அரசு நடத்திய அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமார் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அருண் ஜெட்லி மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு குலாம்நபி ஆசாத் திரு ஆனந்த் சர்மா திரு மல்லிகார்ஜூன கார்கே சமாஜ்வாதிக் கட்சியைச் சேர்ந்த திரு முலாயம்சிங் யாதவ் திரு ராம்கோபால் யாதவ் மூத்த சிபிஐ தலைவர் திரு டி ராஜா திரிணமுல் காங்கிரசைச் சேர்ந்த திரு சுதீப் பந்தோபாத்யாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாநிலங்களவையில் அலுவல்களை சுமுகமான முறையில் நடத்துவது குறித்து மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கையநாயுடுவும் இன்று அனைத்து கட்சித் தலைவர்களின் கூட்டம் ஒன்றை நடத்தினார் எதிர்கட்சித் தலைவர்களும் தங்களுக்குள் கூட்டம் ஒன்றை நடத்தி நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிரான உத்திகளை விவாதிக்கிறார்கள் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மக்களவையில் அலுவல்களை சுமுகமான முறையில் நடத்துவது குறித்து அரசியல் கட்சி தலைவர்களை நாளை சந்திக்கிறார்

ராஜினாமா மத்திய அமைச்சரவையில் இருந்து ராஷ்டிரிய லோக்சமதா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா ராஜினாமா செய்துள்ளார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதால் அமைச்சர் பதவியில் இருந்தும் விலகுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அனுப்பி உள்ள ராஜினாமா கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பீகாருக்கு மோசமாக அநீதி இழைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி உள்ளார்

சொந்தக் காரணங்களின் பேரில் ராஜினாமா செய்ததாக அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியில் பல்வேறு நிலைகளில் பதவி வகித்தது குறித்து தாம் பெருமிதம் அடைவதாகவும் அண்மைக் காலங்களில் ரிசர்வ் வங்கி எட்டிய குறிப்பிடதகுந்த சாதனைகளுக்கு காரணமான ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறி உள்ளார்

ராஜஸ்தானில் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெலோட் உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்களின் வெற்றி தோல்விகள் நாளை வாக்கு எண்ணிக்கையில் தீர்மானிக்கப்படும்

நாராயணசாமி முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் மீது கட்சி மேலிடத்தை கலந்து ஆலோசித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று பாஜக மாநில தலைவரும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவருமான திரு

இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் நியமன உறுப்பினர்கள் விவகாரத்தில் மத்திய அரசோ அல்லது உள்துறை அமைச்சகமோ எந்த இடத்திலும் சட்ட விதிகளை மீறவில்லை என்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உரிய விதிமுறைகளின்படியே நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை தாங்கள் சந்தித்து நீதிமன்ற உத்தரவை மறுத்து தவறான தகவல்களை கூறி வரும் திரு லட்சுமி நாராயணனை பதவி நீக்கம் செய்ய கோரி பாஜக சார்பில் மனு கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மேகதாது அணை விவகாரத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் அரசு இரட்டை வேடம் போடுவதாக திரு சாமிநாதன் குற்றம் சாட்டினார் கர்நாடக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு சிவக்குமார்தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கர்நாடக அரசிடம் நேரடியாக பேச வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

மோடியிடம் புதுச்சேரி பாஜக சார்பில் மனு கொடுக்க போவதாகவும் திரு சாமிநாதன் தெரிவித்தார் அன்பழகன் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசு முயலுவதைக் கண்டித்தும் அணை கட்டுவது குறித்து திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு வழங்கியுள்ள அனுமதியை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தியும் புதுவை சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றக் கோரி அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கத்திற்கு கடிதம் எழுதி உள்ளார் அஇஅதிமுக சட்டமன்றத்தில் இது தொடர்பாக சிறப்பு தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் இதை அரசு தீர்மானமாக ஏற்று ஒருமனதாக நிறைவேற்ற பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதற்கிடையே காலாப்பட்டு சிறையில் கைதிகளுக்கு உரிய மனித உரிமைகைளை வழங்க கோரி இன்று காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் திடீர் மறியலில் ஈடுபட்ட திராவிடர் விடுதலை கழகத்தினரை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர்

மோதிலால் இன்று செய்தியாளர்களிடம் கூறினார் மழை இந்தியப் பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்க கடலின் மத்தியப் பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளது

இந்தியா ஆஸ்திரேலியா அர்ஜென்டினா ஜெர்மனி ஆகிய அணிகள் தத்தம் பிரிவுகளுக்கான புள்ளிப் பட்டியலில் முதலிடம் பெற்று காலிறுதிப் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

காலிறுதிப் போட்டிகள் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடைபெறும் சனிக்கிழமை அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சுகுமாறன் புதுவை அரசு மனித உரிமைக் கல்வியை பள்ளிகளில் அறிமுகப்படுத்த வேண்டும் என மக்கள் உரிமைக் கூட்டமைப்பின் தலைவர் திரு சுகுமாறன் கோரி உள்ளார் அரசியல் சாசனம் மற்றும் இதர சாசனங்களின்படி மக்களுக்குள்ள உரிமைகளையும் இதுதொடர்பாக நீதிமன்றம் வழங்கியுள்ள பல்வேறு தீர்ப்புகளையும் மாணவர்களுக்கு கற்றுத் தருதல் அவசியம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார்